பிரதமர் திரு நரேந்திரமோடி கூறியுள்ளார்

திரு எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார்

வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது

அகில இந்திய வானொலியில் இன்று ஒலிபரப்பான மக்களிடையே மனம் திறந்து பேசும் மன் கி பாத் நிழ்ச்சியில் அவர் இவ்வாறு கூறினார்

மாநிலத்தில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களும் இதனை அஞ்சல் செய்யும் தமிழகத்தில் தற்போது நடைமுறையில் உள்ள தளா்வுகளுடன் கூடிய ஊரடங்கு அடுத்த மாதம் இறுதி வரை நீட்டிக்கப்படுவதாக முதலமைச்சள் திரு எடப்பாடி பழனிசாமி அறிவித்துள்ளார் தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் மாவட்டத்திற்குள்ளான இக பேருந்து போக்குவரத்தும் சென்னையில் பெருநகர பேருந்து போக்குவரத்தும் நாளை மறநாள் தொடங்கும் என்ற அறிவித்தள்ளா் இ பாஸ் நடைமுறை ரத்து செய்யப்படுவதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது மத வழிபாட்டு தலங்களை திறப்தற்கும் அனுமதி அளிக்கப்படுவதாக தமிழக அரசு கூறியுள்ளது

ஏற்றுமதிக்கான சிறந்த மாநிலங்கள் பட்டியலில் தமிழகம் மூன்றாவது இடத்தை பிடித்துள்ளதாக முதலமைச்சி திரு எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார்

ஏற்றுமதிக்கான சிறப்பு அம்சுங்கள் அடிப்படையில் தமிழகம் இந்த இடத்தை பெற்றிருப்பதாகவும் திரு எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார் கல்லூரி இறுதி பருபவத் தேர்வுகள் உச்சநீதிமன்ற உத்தரவின்படி நடத்தப்படும் என்று உயர்கல்விததுறை அமைச்சா திரு கே பி அன்பழகன் கூறியுள்ளார் தருமபுரியில் எமது செய்தியாளரிடம் இதனைத் தெரிவித்த அவர் இதற்கான அட்டவணை விரைவில் வெளியிடப்படும் என்றார்

பால் விநியோகம் மற்றும் மருத்துவ சேவைகள் மட்டுமே நடைபெற்றன இதர சேவைகள் அனைத்திற்கும் தடை விதிக்கப்பட்டதால் சாலைகள் வெறிச்சோடி காணப்பட்டன இந்த தளர்வில்லாத ஊரடங்கிற்கு நீலகிரி மாவட்டத்தில் பொதுமக்கள் முழு ஒத்துழைப்பு அளித்ததாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்

இன்று வெளியிட்டுள்ள காணொலி பதிவில் அவர் இதனைத் தெரிவித்துள்ளார்

ஆள்லைள் மூலம் நடைபெற்று வரும் இப்போட்டியிள் அரை இறுதி ஆட்டத்தில் இந்தியா இரண்டுக்கு ஒன்று என்ற புள்ளி கணக்கில் போலந்தை வென்றது இதன்மூலம் இப்போட்டியில் முதல் முறையாக இந்தியா இறுதி ஆட்டதிற்கு முன்னேறியுள்ளது தற்போது நடைபெற்று வரும் இறுதி ஆட்டத்தில் இந்தியா ரஷ்யாவை எதிர்த்து ஆடி வருகிறது ஐ பி எல் கிரிக்கெட் போட்டியின் பயிற்சியில் பெங்களூர் அணியின் கேப்டன் விராட்கோலி ஈடுபட்டார் ஐந்து மாதங்களுக்குப் பிறகு பயிற்சியை தொடங்கி உள்ளதாக விராட்கோலி கூறினார்